அருங்காட்சியகத்தைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதிறந்துவைத்தார்

சுகாதாரம் பேரிடர் மேலாண்மைமற்றும் எரிசக்திதுறைகளில் நெருக்கமான பங்காளிகளாக இருப்பதுஎன்று இந்தியா வும் மொரீஷியஸும் இசைவு தெரிவித்துள்ளன

இந்தியர் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று சாதனைபடைத்தவெளிநாடுவாழ் இந்தியர்களுக்குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விருதுகளைவழங்குகிறார்

உலகவர்த்தகமுதலீட்டாளர்களின் இரண்டாவதுமாநாட்டைமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னையில் தொடங்கிவைத்தாா்

இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுளளது

நாடாளுமன்றமையமண்டபத்தில் உள்ள அவரதுதிருவுருவப் படத்திற்குதலைவர்கள் மலர் மரியாதைசெலுத்தினார்கள் இதையொட்டிநேதாஜிபிறந்தகட்டாக் நகரில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தில்லிசெங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ளநேதாஜிகபாஷ் சந்திரபோஸின் அருங்காட்சியகத்தைபிரதமா் திருநரேந்திரமோடிதிறந்துவைத்தாா் நேதாஜிமற்றும் இந்தியதேசியராணுவத்தின் வரலாற்றைசித்தரிக்கும் அவரது பல்வேறுகலைப்பொருட்கள் இந்தஅருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன சந்திரபோஸ் தலைமையில் சுபாஷ் செயல்பட்ட இந்தியதேசியராணுவம் பற்றியபல்வேறுதொல்பொருட்கள் இந்தஅருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன அவர் பயன்படுத்தியநாற்காலி வாள் பதக்கங்கள் சீருடைஆகியவை இதில் அடங்கும்

செங்கோட்டையில் அமைந்துள்ளன நேதாஜி க்கு புகழஞ்சலிசெலுத்தும் இவை

இரு நாடுகளுக்கும் இடையேயானஉறவைமேலும் நெருக்கமாக்குவதுகுறித்தும் அவர்கள் ஆய்வு செய்ததாகவெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டஅறிக்கைதெரிவிக்கிறது வளத்தைபயனுள்ளநீடித்தவகையில் பயன்படுத்துவதற்கானஒத்துழைப்பைவிரிவாக்குவது கடல் ஆப்பிரிக்காவுடன் ஒத்துழைப்பைமேலும் அதிகரிப்பதுகுறித்தும் இருதலைவர்களும் விவாதித்தனர்

வெளிநாடுவாழ் இந்தியர் விவாகாரத் துறைசெயலாளர் கைநேஷ்வர் முலேசெய்தியாளர்களிடம் பேசகையில் இந்தமாநாட்டில் ஐந்துஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றள்ளனர் என்றும் இதவேமிகவும் அதிகமான பங்கேற்பு என்றும் கூறினார் இரண்டாம் நாளானநேற்று பிரதமர் நரேந்திரமோடிமாநாட்டைமுறைப்படி தொடங்கிவைத்தார் முதல் முறையாக இந்தமாநாடுவாரணாசியில் நடைபெறுகிறது புதிய இந்தியாவைநிர்மாணிப்பதில் வெளிநாடுவாழ் இந்தியர்களின் பங்களிப்பு என்பது இந்தமாநாட்டின் பொருள் அடக்கமாகும் அடுத்தசிலமாதங்களில் நாடாளுமன்றதேர்தல் நடைபெறவுள்ளநிலையில் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுமற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைகுறித்துதேர்தல் ஆணையஅதிகாரிகள் ஆய்வு செய்தனா் காவல்துறைதலைமை இயக்குநர் உள்ளிட்ட முத்தஅதிகாரிகளுடன் தலைமைதேர்தல் அதிகாரிதிருமுகேஷ் சாஹூ காணொலிகாட்சி மூலம் உரையாடல் நடத்தினார் அஸ்ஸாமில் மட்டுமன்றிமற்றும் சிவமாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துஆய்வு செய்ததாகஅவர் தெரிவித்தார்

பிப்ரவரிமாத இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றுஅவர் மேலும் கூறினார் கங்கைநதியை தூய்மைப்படுத்துதல் அதன் கரையோரத்தைபாதுகாத்தல் தொடர்பான ஆற திட்டங்களுக்குமத்தியஅமைச்சா் திருநிதின் கட்கரி இன்றுஅடிக்கல் நாட்டுகிறார்

மதராமற்றும் பிருந்தாவனில் இரண்டுகழிவுநீர் திட்டங்களைநிறைவேற்றுவதும் இதில் அடங்கும்

உலகவர்த்தகமுதலிட்டாளர்களின் இரண்டாவதமாநாட்டைமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னைந்தம்பாக்கத்தில் தொடங்கிவைத்தாா் மாநாட்டில் உரையாற்றியமுதலமைச்சா் நாட்டின் முன்னேற்றத்தில் தமிழகம் பெரும் பங்குவகிப்பதாகக் கூறினார் இந்தமுதலீட்டாளா்கள் மாநாட்டின் மூவம் தமிழ்நாட்டில் இரண்டரைலட்சம் கோடி ருபாய் முதலீட்டைஎதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடுமின் உற்பத்தியில் மிகைமாநிலமாகதிகழ்வது இந்தமுதலீட்டுக்குசாதகமானஅம்சம் என்றும் தமிழ்நாட்டில் ஏராளமானகல்விநிறுவனங்கள் இருப்பதால் மிகச்சிறந்தமாணவர்கள் உருவாக்கப்படுகிறா்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மத்தியபாதுகாப்புத்துறைஅமைச்சர் இந்தமாநாட்டில் திருமதிநிர்மலாசீதாராமன் தமிழ்நாடுவானுர்திமற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையைவெளியிட்டுசிறப்புரையாற்றினார் தமிழ்நாட்டில் ரானுவதளவாடதொழிற்சாலைகள் மத்தியஅரசுஅமைக்கிறதுஎன்றும் அவர் கூறினார் தொழில்துறையில் தமிழகம் முன்னேறமத்தியஅரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றுஅவர் கூறினார்

இதற்கானஆதாரங்கள் தஞ்சை கங்கைகொண்டசோழபுரம் ஆகிய இடங்களில் உள்ளதாகஅவர் தெரிவித்தார் உலகமுதலீட்டாளர்கள் மாநாடுஎன்பதுதமிழகஅரசின் மிகச்சிறந்தயோசனைஎன்றும் திருமதிநிர்மலாசீராதாமன் கூறினார் உலகமுதலீட்டாளர்கள் மாநாட்டை இரண்டாவதுமுறையாகதமிழகஅரசுநடத்துகிறது

இரண்டாவதுநாளானநாளை சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களின் கருத்தரங்கு நடைபெறுகிறது

நாளைமாலைநடைபெறும் நிறைவு விழாவில் குடியரசுதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கலந்துகொண்டுசிறப்புரையாற்றுகிறாா் தற்போதையகுளிர்காலத்தில் மிக அதிகமானபனிப்பொழிவைஉத்ரகாண்ட் மாநிலம் நேற்றுசந்தித்தது நைனிடால் கேதர்நாத் கங்கோத்ரி யமுநோத்ரிஆகிய இடங்களில் கடுமையானபளிப்பொழிவு இருந்தது முசௌரியில் சுமார் அரைஅடிஉயரத்துக்குபனிபடலம் சூழ்ந்திருந்தது தலைநகர் டேராடுனில் திங்கட்கிழமைமுதல் தொடர்ந்தமழைபெய்துவருகிறது ரிஷிகேஷ் பத்ரிநாத் தேசியநெடுஞ்சாலையும் மேலும் சிலசாலைகளும் பனிப்படலம் காரணமாக முடப்பட்டுள்ளன இமாச்சலபிரதேசத்தில் பனிபொழிவு கடுமையாகஉள்ளது சிம்லா மனாலி குஃப்ரி நர்கண்டா கல்ப்பா டல்ஹௌசிஆகிய இடங்களில் மழைபோலபனிபெய்தவண்ணம் உள்ளது பல இடங்களில் வெப்பநிலைஉறைபனிநிலைக்கும் கீழாகஉள்ளது அதிகடட்சவெப்பநிலை ஆறு முதல் ஏழு டிகிரிசெல்சியஸ் வரைகுறைந்துள்ளது

எத்தனை இந்தியர்கள் அதில் இருந்தார்கள் எத்தனைபேர் இன்னமும் சிக்கியிருக்கிறார்கள் என்றவிவரம் முழுமையாகதெரியவில்லைஎன்றும் இயக்குநரகம் கூறியுள்ளது கடலில் காணாமல் போனவர்களைதேடும் பணியில் ஏராளமானபடகுகள் ஈடுபட்டுள்ளதாககப்பல் இயக்குநரகஅதிகாரிஒருவர் தெரிவித்துள்ளார்